குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் சிறுபான்மை மக்கள் எவர் ஒருவரும் நாட்டிலிருந்து வெளியே அனுப்பப்படமாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மாநிலத்தில் சாலை விபத்துக்கள் பெருமளவில் குறைந்துள்ளது என்று போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

ரயில்வே சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளின் தாமதம் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் ஆராயப்பட்டது பிரதமரின் காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் ஜீவன்ஜோதி பீமா யோஜனா மற்றும் சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் நாடுமுழுவதும் காவல்துறையில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த மின்னணு நிர்வாக முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார்

இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியின் நேரம் மாற்றப்பட்டள்ளது

முக்கியத்துவம் வாய்ந்த குடியரசு தினத்தன்று தாம் வானொலியில் உரையாற்றவிருப்பது சிறப்பு வாய்ந்தது என்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆவோசனைகளையும் வழங்கலாம் என்றும் ட்விட்டரில் பிரதமர் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் சிறுபான்மை மக்கள் எவர் ஒருவரும் நாட்டிலிருந்து வெளியே அனுப்பப்படமாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் உத்தாபிரதேச மாநிலம் மீரட்டில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக நேற்று கான்பூரிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் மத்திய அமைச்சர் நரேந்திரசிங் தோமர் உரையாற்றினார் ஆக்ராவில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிஜேபி தேசியத் தலைவர் திரு

நட்டா பங்கேற்று உரையாற்றவுள்ளார் கூவம் நதியில் இரண்டாண்டுகளுக்குள் படகு போக்குவரத்து நடைபெறும் என்று மாநில அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

ஆவடி மாநகராட்சி பசுமை மாநகராட்சியாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரக உள்ளாட்சி மன்றங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகள் குடிநீர் விநியோகம் தெருவிளக்கு பராமரிப்பு கழிவுநீர் கால்வாய் சீரமைத்தல் ஆகிய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் திரு

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத் திட்டங்களுக்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் பாகுபாடு இல்வாமல் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களின் தேவைகளை அறிந்து தமிழக அரசு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் உடனுக்குடன் அளித்து வருவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சமூகநலத்துறையின் மூலம் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கும் திட்டத்தின்கீழ்

விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் சாலை பாதுகாப்பு வாரவிழாவை முன்னிட்டு கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நேற்று போக்குவரத்துக் கழக ஒட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாமல்லபுர பராமரிப்புப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் யுனெஸ்கோவால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாமல்லபுரத்தை அழகுபடுத்தும் பணிகளுக்கு மத்திய அரசுதான் நிதியுதவி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது

தேர்வுகளை அச்சமின்றி எதிர்கொள்வது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது கல்வியாளர்கள் திரு சுந்தரராமன் திருமதி சித்ரா பாலசுப்பிரமணியன் ஊடகவியலாளர் புநீகுமார் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு சிம்கார்டு விற்பனை செய்த நபரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலியான முகவரி புகைப்பட ஆவணங்களை பெற்றுக் கொண்டு தீவிரவாதிகளுக்கு அதிக விலையில் சிம் கார்டுகளை இவர் வழங்கியுள்ளதால் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று காவல்துறையின் குற்றப் புலனாய்வுப் பிரிவு துணை கண்காணிப்பாளர் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக் கொண்டு இவ்வாறு நிதிமன்றம் உத்தரவிட்டது

தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஜம்மு காஷ்மீரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி தேவீந்தர் சிங்கிடம் நேற்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்தியாவும் துனிஷியாவும் இருதரப்பு பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்தவும் பல்வேறு துறைகளில் நெருக்கமாக செயல்படவும் முடிவு செய்துள்ளன தீவிரவாத நாடுகள் பட்டியலிலிருந்து சூடானை அகற்றுமாறு அமெரிக்காவிடம் சவுதி அரேபியா கோரிக்கை விடுத்துள்ளது ஐம்மு காஷ்மீரில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அம்மாநில காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகன் தலைமையிலான சட்டப்பேரவை பொதுக் கணக்குக் குழுவினர் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடவுள்ளனர்

அன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை உசிலம்பட்டி புதிய அகல ரயில் பாதையில் நாளை ரயிலை வேகமாக இயக்கி சோதனை நடத்தப்படவுள்ளதால் ரயில்பாதை அருகில் வசிக்கும் பொதுமக்கள் பாதையை நெருங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது பெரம்பலூர் தாலுகா மேலப்புலியூர் வேப்பந்தட்டை தாலுகா பில்லாங்குளம் குன்னம் தாலுகா பெருமத்தூர் ஆகிய கிராமங்களில் அம்மா திட்ட முகாம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா அறிவித்துள்ளார் பல்கேரியா தலைநகர் சோஃபியா நகரில் நடைபெற்று வரும் குத்துச்சண்டைப் போட்டியில் நடப்பு சாம்பியன் நிகாக் ஸரீன் மகளிர் பிரிவிலும் சிவதாபா ஆடவர் பிரிவிலும் காலிறதிக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற போட்டியில் பல்கேரிய வீராங்கனை செவேடா அஸினோவா இரண்டாவது சுற்றில் விலகியதால் இந்தியாவின் நிகாக் ஸரீன் வெற்றிபெற்றதாக அறிவிக்கப்பட்டார்

இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ப்ரீமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சென்னை அணி மும்பை அணியை வென்றது